ஓம் பிர்லா ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஓரே நாடு ஓரே தேர்தல் என்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறார்

இன்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பிறந்த நாளை புதுவையில் அக்கட்சியினர் சிறப்பாக கொண்டாடினர்

ஓம் பிர்லா இன்று ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்

ஓம் பிர்லாவை மக்களவைத் தலைவராக தேர்ந்தெடுக்க அவையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்டு வந்த தீர்மானத்தை காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் பிஜு ஜனதா தளம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஐக்கிய ஜனதா தளம் சிவசேனா உள்ளிட்ட அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் ஆதரித்தன தொடர்ந்து தற்காலிய சபாநாயகர் டாக்டர் வீரேந்திர குமார் சபாநாயகராக திரு ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்பட்டதை அறிவித்தார் பிரதமரும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் திரு ஓம் பிர்லாவை சபநாயகர் இருக்கைக்கு அழைத்துச் சென்று அமரவைத்தனர் புதிய சபநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அவையில் பேசுகையில் சேவைக்கே வாழ்வை அர்பணித்து கொண்டவர் திரு ஓம் பிர்லா என்றும் மக்கள் பணியே அவரது அரசியல் செயல்பாடுகளின் மையப் புள்ளியாக திகழ்ந்து வருவதாக கூறினார் பல ஆண்டுகளாக பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ள திரு ஓம் பிர்லா நீண்ட காலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உழைத்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டார்

ஓம் பிர்லா மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதி கல்விக்கு மிகவும் பெயர்பெற்றது என்றும் பல மாநிலங்களில் இருந்து மாணவர்கள் வந்து பயில்வதால் இப்பகுதி மினி இந்தியாவாக திகழ்வதாகவும் அவர் கூறினார் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி திமுகா வைச் சேர்ந்த திரு

ஆர் பாலு திரிணாமுல் காங்கிரசைச் சேர்ந்த திரு சுதீப் பந்தோபாத்யாய் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த திரு ராஜிவ் ரஞ்சன் பிஜு ஜனதா தளத்தை சேர்ந்த திரு பினாக்கி மிஸ்ரா பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த திரு ஷியாம்ஷிங் அப்னா தள் கட்சியைச் சேர்ந்த திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்த திரு ராம்மோகன் நாயுடு அஇஅதிமுக உறுப்பினர் திரு ரவிந்திர நாத் உள்ளிட்டோர் புதிய சபாநாயகரை வாழ்த்தி பேசினர் உறுப்பினர்களின் வாழ்த்துரைகளுக்கு நன்றி தெரிவித்து சபாநாகர் திரு ஓம் பிர்லா அவையில் பேசுகையில் சபாநாயகர் பதவி நடுநிலையானது என்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நியாயமான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் அமோக ஆதரவு அளித்திருப்பதால் அரசு அதிகபட்ச அற்பணிப்புடன் கடமைகளை நிறைவேற்றும் என தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார் பின்னர் அமைச்சரவையின் உறுப்பினர்களை பிரதமர் அவையில் அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து அவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்தி வைக்கப்பட்டன ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குறித்து விவாதிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மதியம் புதுடெல்லியில் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்துகிறார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிஜேபி செயல் தலைவர் திரு ஜேபி நட்டா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி மார்க்சிய கம்யுனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு

சுதாகர் ரெட்டி தேசிய வாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு சரத்பவார் இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் திரு ராம்தாஸ் அதவாலே உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர்

இன்று பிறந்தநாள் காணும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்திக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

ராகுல் காந்தி நல்ல உடல்நலத்துடன் நீண்டகாலம் வாழ தாம் வாழ்த்துவதாக டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்து திரு ராகுல் காந்தியும் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார்

அன்றைய தினம் இந்த மனுவை விசாரணைக்கு பட்டியலிட நீதிபதிகள் திரு தீபக் குப்தா திரு சூர்யகாந்த் ஆகியோர் அடங்கிய விடுமுறைக்கால பெஞ்ச் இன்று உத்தரவிட்டுள்ளது இது தேர்தல் மனு மூலமாக எடுத்துக் கொள்ள தகுந்த பிரச்சனை அல்ல என்பதால் விசாரணை தேவை என்றும் தற்போதுள்ள காலியிடம் சட்டப் பூர்வ காலியிடமா அல்லது தற்செயலாக ஏற்பட்ட காலியிடமா என்பதை தீர்மானிக்க தேவையிருப்பதாகவும் நீதிபதிகள் கூறினர்

அமித்ஷா திருமதி

கர்நாடகத்தில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியை கலைக்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்துள்ளது ஆயினும் மாநில காங்கிரஸ் தலைவர் மற்றும் செயல் தலைவர் மாற்றப்பட வில்லை என இன்று அக்கட்சி செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது பிரதேச காங்கிரஸ் அனுப்பி இருந்த உத்தேசத்தின் பேரிலேயே கட்சித் தலைமை இவ்வாறு முடிவு செய்திருப்பதாகவும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டிக்கு உறுப்பினர்களை நியமிக்கும் நடைமுறைகள் புதிய மூத்த தலைவர்களுடனான ஆலோசனைக்கு பின்னர் தொடங்கும் என்றும் பெங்களுரில் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு தினேஷ் குண்டுராவ் தெரிவித்தார்

மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் புதுடெல்லியில் நடைபெற்ற மறுஆய்வு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது சுகாதாரத்துறை இணைச் செயலர் திரு

இன்று காங்கிரஸ் தலைவர் திரு

இவர்கள் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் தலைமையில் மணக்குளர் விநாயகர் கோவிலில் தங்கத் தேர் இழுத்தனர் தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்பட்டன பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் திரு ராகுல் காந்தியின் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது கருவடிக்குப்பம் சித்தானந்த கோவிலில் ஆயுஷ் ஹோம ம் நடத்தப்பட்டது ஏழைகளுக்கு அன்னதானம் மரம் நடு விழா ரத்த தானம் முகாம் இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சிகளுக்கும் பிரதேச காங்கிரஸ் கட்சியினர் எற்பாடு செய்திருந்தனர்

இதற்கிடையே காட்டேரிக்குப்பம் போலீசார் நேற்று இரவு சங்கராபரணி ஆற்றில் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட லாரி ஒன்றை கைப்பற்றியுள்ளனர் லாரியில் இருந்தவர்கள் போலீசாரை கண்டவுடன் லாரியை விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தனர்

சென்னை உட்பட தமிழகத்தின் வடமாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களில் அனல் காற்று வீச வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை காரணமாகவும் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் திண்டுகள் மாவட்டங்களில் வெப்பச்சலனம் காரணமாகவும் மழை இருக்கலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையத் தெரிவித்துள்ளது

சென்னையில் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு கிரிக்கெட் கழகத்தின் ஆட்சி மன்றக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி சவுத்தாம்ப்டனில் வரும் சனிக்கிழமை நடைபெற உள்ளது இதற்கிடையே இடது கை பெருவிரலில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஷிகர் தவாண் உலக கோப்பை போட்டித் தொடரில் இருந்து விலகியதால் அவருக்கு பதிலாக ரிஷப் பந்த் இந்திய அணியில் சேர்த்துக்கொள்ளப்பட்டுள்ளார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று புதுடெல்லியில் இந்திய வில்வித்தை வீரர்களுடன் கலந்துரையாடல் நடத்தி மேற்கொண்டு இவர்களின் பயிற்சிக்கு தேவையான நிதி உதவிகளை அரசு வழங்கும் என உறுதியளித்தார்

ஓம் பிர்லா ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறார்

இன்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பிறந்த நாளை புதுவையில் அக்கட்சியினர் சிறப்பாக கொண்டாடினர்